திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அரசு கூறியுள்ளது

வன்னியடியில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றன

மதுரை சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

பஞ்சாப் அணி நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் வளர்ச்சிக்கு மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சில கூட்டணிகள் குடும்ப அரசியலையே முன்நிறுத்துவதாகவும் அவர் குற்றம்சாட்டினார் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை அளித்ததாக அவர் குற்றம்சாட்டனார் இந்த சட்ட திருத்தத்தினால் நாட்டு மக்களின் குடியுரிமை பறிபோகும் என்று எதிர்க்கட்சிகள் கூறியதை அவர் சுட்டிக்காட்டினார் யாருடைய குடியுரிமையும் இந்த சட்டதிருத்தத்தினால் பறிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் புல்வாமா தூக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையதை பாகிஸ்தான் அரசு ஒப்புக் கொண்டிருப்பது பற்றி குறிப்பிட்ட பிரதமர் இதன் மூலம் நாட்டு நலனில் அக்கறையின்றி செயல்பட்ட சில கட்சிகளின் சுயரூபம் தெரியவந்திருப்பதாகவும் கூறினார்

மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் தமிழ் வளர்ச்சிக்காக மாநில அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவோம் என்று இந்நாளில் உறுதிமொழி ஏற்றுக் கொள்வோம் என்றும் முதலமைச்சர் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் மத்திய நீர்வளத் துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் காணொலிக் காட்சி வாயிலான மாநாடு நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது

நாட்டில் உள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை வழங்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது

மறைந்த வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணுவின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் தஞ்சாவூர் மாவட்டம் வன்னியடியில் இன்று மாலை நடைபெற்றன துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் துரைக்கண்ணுவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் நெல்லை மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளிலிருந்து பிசான சாகுபடிக்காக இன்று முதல் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ்

சுற்றுலாத் தலங்களில் செல்வதற்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஒகேனக்கல்லுக்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தொடர் விடுமுறை காரணமாக அதிக சுற்றுலாப் பயணிகள் ஒகேனக்கல்லை பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஏனைய தென்மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேசிய வேளாண்மை வளர்ச்சித் திட்டத்தின்கீழ் இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படவுள்ளதாக ஆட்சியர் திரு ஜான் லுாயிஸ் கூறியுள்ளார்

அபுதாபியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது

இரவு ஏழரை மணிக்கு துபாயில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது